முடிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார்

மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் தில்லியில் மூன்றாவது முறையாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது

வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதலாவது பகுதி இன்று நிறைவடைந்தது இக்கூட்டத் தொடரின் இரண்டாம் பகுதி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளக்கூடாது என்று கூறினார் தமிழகத்தில் முறையான அங்கீகாரம் பெற்றவர்கள் மட்டுமே டியூசன் சென்டர் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதுகுறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மாணவர்கள் இடைநிற்றல் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் இடைநிற்றலை குறைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றம் அவர் கூறினார் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை மாணவர்கள் எளிமையாக புரிந்துக்கொள்வதற்காக பயிற்சி கையேடு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

சென்னையில் இன்று நடைபெற்ற இதுதொடர்பான கலந்துரையாடல் விளக்க நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்றனர்

தமிழகத்தில் இதுவரை சுமார் மூவாயிரம் நிறுவனங்கள் ஜெம் போர்ட்டலில் பதிவு செய்துள்ளதாக அவர்கள் கூறினர்

கடந்த மூன்று நாட்களாக தலைவாசலில் நடைபெற்று வரும் வேளாண் மற்றும் கால்நடை கணகாட்சி நிறைவு விழாவில் பேசிய அவர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் பொது மக்கள் மற்றும் மாணவர்கள் வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்

தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆம் ஆத்மி கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டுள்ளது

தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் புதுதில்லி தொகுதியிலும் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா பத்பர்கஞ்ச் தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றனர் பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர் திரு ஒம்பிரகாஷ் சர்மா விஷ்வாநகர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ரோஹினி தொகுதியில் திரு விஜேந்திரகுப்தா முன்னிலை வகிக்கிறார் பிஜேபி தலைவர் திரு நட்டா தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார் பிஜேபி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது அரசு மேற்கொண்ட வளர்ச்சித் திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார்

சென்னையில் இன்று தொடங்கி புதுச்சேரி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று அறிவியல் கலாச்சாரம் சுற்றுவா மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அவர்கள் பார்வையிட உள்ளனர் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் உள்ள நேரு யுவகேந்திரா மைய உறுப்பினர்களின் வீடுகளில் தங்கி கிராமப்புற உணவு வகைகளையும் சமைத்து பகிர்ந்துகொள்கின்றனர் சென்னை நேரு யுவகேந்திரா மையத்தில் நடைபெற்ற இந்த பயண திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய பத்திரிக்கை தகவல் அலுவலக இயக்குநர் திரு குருபாபு இப்பயணத்தில் இளைஞர்கள் பெற்ற அனுபவங்களை தங்களது சொந்த ஊர் மக்களிடம் பகிர்ந்துகொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் ஏற்படுத்தித்தர கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சமூக நலத்துறை செயலாளா் நேரில் ஆஜராக சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் யோகாவின் அவசியத்தை வலியுறுத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் இலவச யோகா பயிற்சி இன்று தொடங்கியது

ஆசிய குழு பேட்மின்டன் சாம்பியன் போட்டி இன்று மணிலாவில் தொடங்கியது